நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் லக்னோவில்

மத்தியில் உள்ள பிஜேபி அரசு சிபிஜ யை அரசியல் அதாயத்திற்கு பயன்படுத்துவதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று புதுவையில் பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் அர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுடில்லி யில் இன்று காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி கைது கெய்யப்பட்டதைக் கண்டித்து புதுவையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர் பிரதமர் திரு

இவ்வாண்டு காரீஃப் பருவத்தில் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி சாதனை அளவில்அதிகரிக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார்

வேளாண் கும்பமேளா போன்ற நிகர்வுகள் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேஷ் அரசின் மெச்சத்தக்க சாதனைகளில் ஒன்றான இவ்விழா வரவிருக்கும் நாட்களில் புதிய வழிகளை விவசாயிகளுக்கு திறந்துவிடும் என்றும் அவர் கூறினார்

இம்முறை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை இடைக்கும் என்றும் மத்திய அரசின் இம்முடிவு வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த்து என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

சிபிஐ இயக்குனர் திருஅலேக் வர்மா மற்றும் சிறப்பு இயக்குனர் திரு ராகேஷ் அஸ்தானா வின் குற்றச்சாட்டுகள் மற்றும் எதிர் குற்றச்சாட்டுகளை விசாரித்து அறிக்கை கொடுக்க மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு

கே

விடுப்பில் செல்ல அறிவுறுத்தப்பட்டதை ஆட்சேபித்து திரு அலோக் குமார் தாக்கல் செய்துள்ள மனு மீது சிபிஐ மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மற்றும் மத்திய அரசு பதில் அளிக்க வேண்டுமென்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ யின் இடைக்காலத் தலைவர் திரு

ராவ் மேற்கொண்ட எல்லா முடிவுகள் பற்றிய விவரங்களையும் மூடி முத்திரையிட்ட உரையில் வைத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமென தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு

கவுல் திரு

எம் ஜோசப் ஆகியோர் அடங்கிய பென்ச் இன்று உத்தரவிட்டது

சிபிஐ பற்றிய உச்ச நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு சாதகமான நடவடிக்கை என்றும் இதனால் நியாயம் உறுதியாகும் என்றும் மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜெய்ட்லி கூறியுள்ளார் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாரபட்சமற்ற விசாரணைகளைத் தொடர்ந்து உண்மை வெளிவரும் என நம்பிக்கை வெளியிட்டார் அரசு தனிப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் ஆதரவாகவோ

சிபிஐ யின் அரசியல்சாசன ரீதியிலான கட்டுக்கோப்பையும் தொழில் முறைத் திறன்கள் மற்றும் நற்பெயரையும் பராமரிப்பதில் மட்டுமே அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மூலமான விசாரணை முற்றிலும் நியாயமாக அமையும் என்றும் ஒட்டுமொத்த நலனுக்காவே இந்நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் கூறினார் சிபிஐ இயக்குனர் திருஅலோக் வர்மா கட்டாய விடுப்பில் அனுப்பப் பட்டதைக் கண்டித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று புதுடில்லி மில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வெளியே அர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைதானார் முன்னதாக சிபிஐ தலைமையகம் வரை நடைபெற்ற காங்கிரஸ் பேரணியில் திரு அசோக் கெலோட் திரு அகமது பட்டேல் திரு மோதிலால் வோரா திரு வீரப்ப மொய்லி திரு அனந்த் சர்மா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் மூத்த சிபிஐ தலைவர் திரு டி ராஜா திரிணாமூல் காங்கிரசைச் சேர்ந்த திரு நாதிமுல் ஹக் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர் நாட்டின் இதர பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் இதே போன்ற அர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் புதுடில்லி யில் கைது செய்யப்பட்ட திரு ராகுல் காந்தி பின்னர் விடுவிக்கப்பட்டார் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி

பின்னர் இயற்கை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடெங்கிலும் இருந்து பெண் விவசாயிகள் மற்றும் தொழில்முனைவோர் இவ்விழாவில் கலந்துகொண்டு தங்களின் உற்பத்திப்பொருட்களை விற்பனை செய்வதாகத் தெரிவித்தார்

அதற்கு மறுநாள் வேட்புமனு பரிசேலனை மேற்கொள்ளப்படும்

இந்த முதல் கட்டத் தேர்தலில் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவிற்கு வந்துள்ளது மத்தியில் உள்ள பிஜேபி அரக சிபிஜ யை அரசியல் அதாயத்திற்கு பயன்படுத்துவதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதேச காங்கிர்ஸ் தலைவரும் பொதுப்பணித் துறை அமைச்சருமான திரு நமச்சிவாயம் இதர அமைச்சர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகையில் மோடி அரசு பதவிற்கு வந்தது முதல் அத்தியாவசியப் பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் பண மதிப்பு நீக்கத்தால் பல துன்பங்களுக்கு ஆளான மக்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் ஊழலைக் கண்டுகொள்ளாத மத்திய அரசு எதிர் கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு தொல்லை கொடுப்பதாகக் குற்றம் சாட்ழய அவர் தமிழக முதலமைச்சர் மீது சிபிஐ விசாரணையும் அம்மாநில அமைச்சர்களுக்கு எதிராக அதிரடி சோதனைகளும் நடத்தப்படுவதாகக் கூறினார் ரஃபேல் பேர ஊழல் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வரவில்லை என்றும் விசாரணைகளைத் தடுக்கவே இரவோடு இரவாக சிபிஐ அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணசாமி மேலும் குறிப்பிட்டார்

புதுடில்லி யில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருராகுல் காந்தி கைது கெய்யப்பட்டதைக் கண்டித்து புதவையில் இப்போராட்டம் நடைபெற்றது செய்தி கிடைத்தவுடன் காங்கிரஸ் கட்சியினர் திரு நமச்சிவாயம் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டு திரு ராகுல் காந்தி யை உடனடியாக விடுவிக்கக் கோரினர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலிசார் இவர்களைக் கைது செய்கு அப்புறப்படுத்தினர் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி யை மத்திய அரசு திரும்ப அழைத்துக்கொள்ள வேண்டுமெனக் கோரி மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலப் பிரிவினர் இன்று தலைமை அஞ்சலகம் முன்பாக அர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் சிஎஸ்ஆர் நிதி வசூல் உள்ளிட்ட பிரச்சனைகளில் துணைநிலை ஆளுனர் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருப்பதாகக் கூறப்படுவது குறித்து மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இவர்கள் கோரினர் திரு ராஜாங்கம் திரு பெருமாள் திரு முருகன் திரு பூரீநிவாசன் உள்ளிட்ட சிபிஎம் நிர்வாகிகள் இப்போராட்டத்தில் கலந்துகொண்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என் எல் சி இந்தியா நிறுவனத்தில் அனல் மின் நிலைய தொழில்நுட்பம் குறித்த இரண்டு நாள் கருத்தரங்க தொடக்க விழா நடைபெற்றது

எல் சி தலைவர் திரு ராகேஷ் குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மத்திய அரசின் என் டி

இயக்குநர் மொகாபத்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் தொழிற்நுட்பத்துடன் இணைந்து என் டி பி சி நிறுவனம் செயல்பட உள்ளதாகவும் தற்போது பொதுத்துறை நிறுவனங்கள் தொழில்நுட்பத் துறையில் நாட்டில் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார் மேலும் மரபு சாரா எரிசக்இத் துறையில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார்

எல் சி தலைவர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் உலகிலேயே மின் உற்பத்தியில் இந்தியா மூன்றாம் இடத்தில் சிறந்து விளங்குவதாகக் கூறினார் தொடர்ந்து என் எல் சி நிறுவனத்தின் மூலமான தொழில்நுட்பக் கண்காட்சியை என் எல் சி தலைவர் ராகேஷ் குமார் தொடக்கி வைத்தார் புதுவைப் பல்கலைக்கழக நிர்வாகவியல் துறை சார்பில் மேம்பட்ட நுண்ணறிவுத் தொழில்நுட்பத்தின் சாத்தியங்களை நிஜமாக்குதல் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொழிலக கல்வியக இடைமுகப்புக் கருத்தரங்கு நாளை தொடங்க உள்ளது துணைவேந்தர் பேராசிரியர் குர்மீத் சிங் தலைமையில் நெய்வெலி என்எல்சி இண்டியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு ராகேஷ் தமார் இக்கருதரங்கை தொடக்கி வைக்கிறார் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர்

பி தாஷ் சென்னை பத்திரிகை துறை அலுவலகத்தின் கூடுதல் இயக்குனர் திரு

மாரியப்பன் உள்ளிட்டோர் நிகழச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்

மத்தியில் உள்ள பிஜேபி அரக சிபிஐ யை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுடில்லி யில் இன்று காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி கைது கெய்யப்பட்டதைக் கண்டித்து புதுவையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச காங்கிரஸ் தலைவர் திருநமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர்